முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி துணை முதலமைச்சர் திரு ஒ பன்னீர்செல்வம் ஆகியோர நன்றி தெரிவித்துள்ளனர்

நீர்த்தேக்கங்களுக்கு அருகே வசிக்கும் மக்கள் கவனமாக இருக்குமாறு மாவட்ட நிர்வாகங்கள் வலியுறுத்தியுள்ளன

பகுதி உருவாகக்கூடும் என்று சென்னை வாளிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் கூறியுள்ளார்

போட்டியில் இந்தியா தோல்வியைதழுவியது உழவர் பெருநாளாம் தைப்பொங்கல் திருநாளில் உச்சநீதிமன்றத்திற்கு விடுமுறை அளிக்கப்படும் என்ற வரலாற்று சிறப்புமிக்க அறிவிப்பு தமக்கு மிகுந்த மகிழ்ச்சியை அளிப்பதாக முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார்

உச்சநீதிமன்றத்திற்கு அவர் நன்றி தெரிவித்துக்கொண்டார் இந்த நேரத்தில் நீதிமன்றங்களில் தமிழை வழக்காடும் மொழியாக அறிவிப்பதற்கு மாநில அரசு தொடர்ந்து கோரிக்கை விடுத்திருப்பதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் அறிவிப்புக்கு உலகத்தமிழர்களின் சார்பாக உச்சநீதிமன்றத்திற்கு நன்றி இந்த தெரிவித்துக்கொள்வதாக துணை முதலமைச்சர் திரு ஒ பன்னீர்செல்வம் கூறியுள்ளார்

புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் உடல் உறுப்பு தானம் செய்வோரின் குடும்பத்தினருக்கு அரசு பணிகளில் முன்னுரிமை வழங்குவது குறித்து அரசு பரிசீலித்து வருவதாகவும் கூறினார்

அடுத்தமாதம் ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்பதால் அன்றைய தினம் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது தமிழக அரசின் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளால் புயல் பாதிப்புகள் ஏற்படவில்லை என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு தங்கமணி தெரிவித்துள்ளார்

எஞ்சிய பகுதிகளில் இன்று இரவுக்குள் இணைப்பு வழங்கப்பட்டுவிடும் என்றும் அவர் தெரிவித்தார் சேதமடைந்துள்ள மின்கம்பங்கள் மின்மாற்றிகள் போன்றவற்றை மாற்றுவதற்கு உடனடி நடவடிக்கைகள் மேற்கொண்டதாக அவர் கூறினார்

ஈரோடு மாவட்டத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்தியாவிலேயே தமிழகத்தில் மட்டும்தான் கல்வி தொலைக்காட்சி மூலமாகவும் ஆன்லைன் மூலமாகவும் பாடம் நடத்தப்படுவதாக கூறினார்

தற்போது பள்ளி செல்வா குழந்தைகள் குறித்த கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அமைச்சர் தெரிவித்தார் அரசு பள்ளி ஆசிரியர்கள் தனியார் பள்ளி மாணவர்களுக்கு மறைமுகமாக பாடம் நடத்தினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் எச்சரித்தார்

இது தொடர்பாக டிவிட்டரில் பதிவிட்டுள்ள அவர் கோவிட் தொற்றுக்கு எதிரான போராட்டத்தில் நாட்டில் உள்ள விஞ்ஞானிகள் அயராது உழைத்து தடுப்பு மருந்து கண்டுபிடிப்பு பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர் என்றார் இந்திய மக்கள் பயனடையும் வகையில் அரசு தடுப்பு மருந்து தயாரிப்பு பணிகளுக்கு முழு ஆதரவு அளிக்கும் என்று கூறியுள்ளார்

சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் ஒருசில இடங்களில் இதன்காரணமாக மழை பெய்யும் என்றும் மீனவர்கள் கடலுக்கு செல்லவேண்டாம் என்றும் அவர் கூறினார்

திருவள்ளுர் மாவட்டம் பூண்டி ஏரியிலிருந்து இன்று ஆயிரம் கனஅடி நீர் திறக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்

நாகை மாவட்டம் தரங்கம்பாடியில் அமைக்கப்பட்டு வரும் மீன்பிடி துறைமுகத்தில் புயல் சீற்றத்தால் சேதமடைந்த கருங்கல் அலை தடுப்புகளை அமைச்சர் திரு ஒ எஸ் மணியன் இன்று பார்வையிட்டார் சேத மதிப்பு கணக்கிடப்பட்டு மத்திய அரசிடமிருந்து நிதி பெறப்படும் என்று அவர் கூறினார்

காஞ்சிபுரத்தில் நீர்நிலைகளில் நீர்வரத்து அதிகம் காணப்படுவதால் பாலாற்றின் கரையோர பகுதிகளில் வசிக்கும் மக்கள் கவனமாக இருக்குமாறு மாவட்ட ஆட்சியர் கேட்டுக்கொண்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

காவிரி நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழையின் காரணமாக நீர்வரத்து அதிகரித்துள்ளது நிவர் புயலின் தாக்கம் இன்னும் குறையாதநிலையில் இருப்பதால் ஆற்றுப்படுகைகள் அருகே மக்கள் வசிக்கவோ அல்லது வேடிக்கை பார்க்கவோ வேண்டாம் என்று மாநில பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு கே சி வீரமணி கூறியுள்ளார் சுயசார்பு இந்தியா திட்டத்தின்கீழ்

கட்டுடல் இந்தியா இயக்கத்தின்கீழ்